திட்டப்பணிகளைதொடங்கிவைக்கிறார்

தங்களதுபெற்றோர்களைபாதுகாப்பதைஉறுதிசெய்வதற்கானதிட்டத்தைசெயல்படுத்தஅம்மாநிலஅரசு முடிவு செய்துள்ளது

பிரதமரின் பயணத்தைபொட்டிஉத்திரபிரதேசத்தில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்வேற்கோரிக்கைகளைவலியுறுத்திலாரிஉரிமையாளர்கள் கடந்தளட்டுநாட்களாகமேற்கொண்டிருந்தவேலைநிறுத்தப் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது மத்தியஅரசுஅதிகாரிகளுடன் நடத்தியபேச்சுக்களுக்குப் பின்னர் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகஅறிவிகக்ப்பட்டுள்ளது லாரிஉரிமையாளா்களின் கோரிக்கைகளுக்கு சுமூக தீர்வு காண்பதுகுறித்து குழு ஒன்றுஏற்படுத்தப்படும் என்றுமத்தியஅரசுகூறியுள்ளது சாலைபோக்குவரத்துஅமைச்சகம் வெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கசாவடிகளில் காலதாமதம் ஏற்படுவதைதடுப்பதற்கானவழிமுறை ஆறு மாதத்திற்குள் தொழில்நுட்பஉதவியுடன் வகுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோரிக்கையைமத்திய அரசு ஆக்கப்பூர்வமாகபரிசீலிக்கும் லாரிஉரிமையாளர்களின் என்றுசாலைபோக்குவரத்துத் துறைஅமைச்சர் திருநிதின் கட்கரியும் நேற்றநாக்பூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ராணுவத்துக்கானஒய்வூதியத்தைவருடத்திற்குஒருமுறைமாற்றியமைக்கவேண்டுமென்றுகோரி தாக்கல் செய்யப்பட்டமனுக்களைதள்ளுபடிசெய்யுமாறுமத்தியஅரசுஉச்சநீதிமன்றத்தில் தெரிவித்குள்ளது தலைமைநீதிபதிதிருதீபக் தலைமையிலான்டிவிஷன் மிஸ்ரா பெஞ்ச முன் ஆஐரானமத்திய அரசின் வழக்கறிஞர் ராணுவத்தினருக்குஅவா்களது பதவிக்கேற்ப ஒரேமாதிரியான ஒய்வூதியத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதைசுட்டிக்காட்டினார் பல்வேறுகற்றுபேச்சுக்கள் நடத்தப்பட்டபின்னர் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாகஐந்துஆண்டுக்குஒருமுறைஓய்வூதியவிகிதமாற்றம் என்பதைஆண்டுக்குஒருமுறைஎனமாற்ற இயலாதுஎன்றும் அவர் தெரிவித்தார் மணிப்பூரில் போலிஎன்கவுண்டர் விவாகாரம் குறித்துசிபிறுநடத்திவரும் விசாரணையில் போதியமுன்னேற்றம் எட்டப்படாததற்குஉச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பானமனுவினைவிசாரணைசெய்தடிவிஷன் பெஞ்ச் சிபிஐ இயக்குநர் வரும் திங்கட்கிழமைநேரில் ஆஜராகிவிளக்கம் அளிக்கவேண்டுமென்றும் உத்தரவிட்டது

இதன் காரணமாகமாற்றுவழிப்பாதையில் போக்குவரத்து இயக்கப்பட்டுவருகிறது பெய்தமழைகாரணமாகநிலச்சரிவு மண்டிமாவட்டத்தில் ஏற்பட்டது நிலச்சரிவு காரணமாகபாதிக்கப்பட்டபகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுவருகின்றன

இதேபோல் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தமாற்றுத் திறனாளிகளைகவனிக்கத் தவறும் அரசுஊழியர்களிடமிருந்தும் பத்துசதவீததொகைபிடித்தம் செய்யப்பட்டுஅவா்களுக்குவழங்கப்படும் என்றுஅவா் கூறினாா்

திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நலன் குறித்துமாநிலஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் கேட்டறிந்தார்

இதற்கிடையேதிருகருணாநிதிகுணமடைந்துவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் இன்றுசேலத்தில் செய்தியாளாகளிடம் பேசியஅவர் அரசுகாா்பில அவருக்குத் தேவையானசிகிச்சைஅளிக்கதயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிருகுலாம்நபிஆஸாத் திருகருணாநிதியின் உடல்நிலைசீராக இருப்பதாகத் தெரிவித்தாா் அவர் விரைவில் குணமடையவேண்டுமெனஅனைவரும் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறினார்

இதனையாட்டுநாடுமுழுவதும் பல்வேறுவிழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன இந்தநோயைகட்டுப்படுத்துவதற்கானதேசியஅளவிலானதிட்டத்தைமத்தியசுகாதாரத்துறை இன்றுதொடங்குகிறது உள்ளஅனைத்துஅரசுமருத்துவமனைகளிலும் இதன்படிநாட்டில் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமருந்துகள் வழங்கப்படும் என்றுதெிவிக்கப்பட்டுள்ளது இந்தநோய்க்கானபரிசோதனைகளையும் இலவசமாகமேற்கொள்ள இந்ததிட்டத்தில் வகைசெய்யப்பட்டுள்ளதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது போட்டிக்காகநெறிமுறைகளுக்குமாறாகசெயல்பட்ட தொழில் இரண்டுநிறுவனங்கள் குறித்துவிசாரணைநடத்தமாறுஅதற்கானஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஸ்டார் மற்றும் சோனிநிறுவனங்கள் நொய்டாவில் உள்ளமென்பொருள் தொழில்நுட்ப பூங்காவுக்குஎதிராக இத்தகையநடைமுறையில் ஈடுபட்டதாகக் கூறிபெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளது

நாட்டிற்குவருமாறுஅமெரிக்கஅதிபர் திருடொனால்டுட்டிரம்புக்குஅழைப்பு கங்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் திருவிளாடிமீர் புட்டின் கூறியுள்ளார் ஜொகனஸ்பெர்க்கில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதளைத் தெரிவித்தார்

பிலிப்பைன்ஸில் இஸ்லாமியர்களின் தன்னாட்சிஅதிகாரம் கொண்டமாகாணம் ஏற்படுத்தவகைசெய்யஉருவாக்கப்பட்டுள்ள புதியசுட்டம் வரலாற்றுசிறப்புமிக்கதுஎன்று ஜ நா கூறியுள்ளது அந்நாட்டில் அமைதிதிரும்ப இது வழிவகுக்கும் என்று ஐ நா பொதுச்செயல் திருஆண்டனியோகுட்ரோஸ் கூறியுள்ளார்

பிலிப்பைன்ஸின் தெற்குப் பகுதியில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாகநீடித்துவரும் பிரச்சினைக்குதீாவுகானும் நோக்கில் இந்த புதியமாகாணம் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஐ நா வின் செய்திதொடர்பாளர் கூறியுள்ளார்